வரும் சுட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுககூட்டனியிலிருந்துவிலகுவதாகதேமுதிகஅறிவித்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மூன்றுநாள் பயணமாக இன்றுமாலைதமிழகம் வருகிறார்

இந்தியவானொலிமற்றும் தூர்தர்ஷனில் அகில கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கானநேரத்தை இருமடங்காகஅதிகரித்துதேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் தேர்தல் செலவினகண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அமைப்புகளின் துறைதலைவர்களுடன் தலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதாசாஹூ இன்றுசென்னையில் ஆவோசனைநடத்தினார் இதில் தேர்தல் செலவினசிறப்பு பார்வையாளர்கள் திருமதி மதுமகாஜன் மற்றும் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுககூட்டணியிலிருந்துவிலகுவதாகதேமுதிகஅறிவித்துள்ளது இத்தொடர்பாகஅக்கட்சியின் தலைவர் திருவிஜயகாந்த் இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தொகுதி பங்கீடுதொடர்பாக உடன்பாடுஏற்படாதகாரணத்தால் அஇஅதிமுக வுடன் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளார் இதனிடையே தேமுதிகசார்பில் தெரிவிக்கப்பட்டசிலகருத்துக்களுக்குளதிர்ப்பு தெரிவித்துள்ளஅஇஅதிமுக திருஜெயக்குமார் கூட்டணியிலிருந்துதேமுதிகவிலகியதால் தங்களதுகூட்டணிக்குபாதிப்பு மூத்ததைவர் இருக்காதுஎன்றுதெரிவித்தார் பிஜேபிதேசியமகளிர் திருமதிவானதிசீனிவாசன் தனியார் அணித்தலைவர் தொலைக்காட்சிக்குஅளித்தபேட்டியில் தேமுகிக வின் விலகல் தங்களதுகூட்டணியின் வெற்றிதோல்வியைநிர்ணயிக்காதுஎன்றுகூறினார்

இதற்கானஉடன்படிக்கை இன்றுசென்னையில் கையெழுத்தானது

மக்களவை இன்றுகாலைகூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்குவந்து பெட்ரோலியப் பொருட்களின் விலைஉயர்வைகைவிடவேண்டும் என்றுகோஷமிட்டனர் உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்குசென்று கேள்விநேரத்தைநடத்தஒத்துழைப்பு தருமாறுஅவைத்தலைவர் திருஓம் பிர்லாகேட்டுக்கொண்டார்

மாநிலங்களவையிலும் இதேநிலைநீடித்தது அவைதுணைத்தலைவர் திருஹரிவன்ஷ் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவிஷயங்கள் குறித்துவிவாதிக்குமாறுகேட்டுக்கொண்டார் அமளிநீடித்ததால் மாநிலங்களவையும் நாளைவரைஒத்திவைக்கப்பட்டது

இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு சஞ்ஜீப் பானர்ஜி மற்றும் நீதிபதிதிருசெந்தில் குமார் ராமமூர்த்திஆகியோர் கொண்டஅமர்வு இந்தமனுமீது ஆறு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறுதமிழகஅரசுக்குஉத்தரவிட்டது

நாமக்கல்லில் பெரும்பாலானமாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிக்குவந்து தங்களதுவாக்குகளைசெலுத்தவிருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் மாவட்டஆட்சியர் கூறினார் தமிழகத்தில் அஇஅதிமுகஅரசுமக்கள் நலனுக்கானபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்தி இருப்பதாகபிஜேபிமேலிடதமிழகபொறுப்பாளர் திருசி டி ரவிகூறியுள்ளார் வேலூர் அருகேகாட்பாடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தைபொறுத்தவரைதேசிய ஜனநாயககூட்டணிஅஇஅதிமுகதலைமையில் செயல்படுவதாகவும் தெரிவித்தார்

தஞ்சாவூரில் அனைத்தமண்டலதேர்தல் அலுவலர்களுக்கானபயிற்சிவகுப்பு மாவட்டஆட்சியர் திருகோவிந்தராவ் தலைமையில் இன்றுநடைபெற்றது மயிலாடுதுறையில் மாவட்டஆட்சியர் லலிதாதலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு வாக்காளர் உறுதிமொழிஏற்பு நிகழ்ச்சி இன்றுநடைபெற்றது

செங்கல்பட்டுமாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களைஒதுக்கீடுசெய்யும் கணினிகுலுக்கள் முறைமாவட்டஆட்சியர் திரு ஜான் லூயில் தலைமையில் இன்றுநடைபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியின் இரண்டாம் கட்டஅரையிறுதிஆட்டத்தில் மோகன் பகான் அணி இன்றுஒருங்கிணைந்தவடகிழக்குஅணியைஎதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு முப்பதுமணிக்குதொடங்குகிறது